இந்தியாவின் நடப்புக் கணக்குப் பற்றாக்குறை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு வருவாயைப் பெருக்குவதற்கான ஐந்து முக்கிய முடிவுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது

ஆசியக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தபயில் இன்று தொடங்குகிறது தூய்மையே சேவை என பொருள்படும் ஸ்வச்சதா ஹி சேவா என்ற நாடு தழுவிய இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார்

இதுபற்றி பிரதமர் தமது ட்விட்டர் வலைப்பூவில் வெளியிட்டுள்ள செய்தியில் தூய்மை இயக்கம் மகாத்மா காந்திக்கு தேசம் அளிக்கும் மிகப்பெரும் மரியாதை என்று குறிப்பிட்டுள்ளார் மக்கள் அனைவரும் இதில் மனமுவந்து இணைய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

மேலும் காற்றாலை மின்சார உற்பத்திப்பருவம் இம்மாத மத்தியில் முடிவடைவதால் மின் விநியோகம் நெருக்குதலுக்கு உள்ளாகியிருப்பதாக அவர் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்

செர்பியாவுக்கு அரசுமுறைப் பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் துணைத் தலைவர் திரு

வெங்கைய நாயுடு இன்று பெல்கிரேடில் அதிபர் அலெக்சாண்டர் ஊசிச் சை சந்தித்து பேசவுள்ளார் இருதரப்பு உறவுகள் பற்றி இரு தலைவர்களும் விரிவாக விவாதிக்கவுள்ளனர் அதைத் தொடர்ந்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சென்னை சேலம் எட்டுவழிச்சாலை திட்டத்திற்கான நில எடுப்பு பணிகளை இருவாரங்கள் நிறுத்தி வைப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுதொடர்பான வழக்கு நேற்று நீதிபதிகள் திரு டி எஸ் சிவஞானம் திருமதி வி பவானி சுப்பராயன் அடங்கிய அர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது சாலை வழித்தடத்தின் அகலத்தை மாற்றியமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இதுபற்றி இன்னமும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது இத்திட்டம் தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் பற்றிய அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர்

சென்னை அண்ணா சாலையில் உள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒபன்னீர்செல்வம் ஆகியோர் இன்று காலை மலர் மரியாதை செலுத்தவுள்ளனர் திமுக தலைவர் திரு

கஸ்டாலின் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ மற்றும் பல்வேறு தலைவர்கள் அறிஞர் அண்ணாவின் சிலைக்கு மவர் மரியாதை செலுத்தவுள்ளனர்

சென்னையுடன் லக்னோ இந்தூர் ஆமதாபாத் கொல்கத்தா புனே ஆகிய விமான நிலையங்கள் பல்வேறு பிரிவுகளில் விருது வென்றுள்ளன திறந்தவெளி கழிப்பிடங்கள் இல்லாத கிராமங்களுக்கு குடிநீர் குழாய்கள் அமைக்க முன்னுரிமை வழங்கப்படுவதாக மத்திய குடிநீர் விநியோகம் மற்றும் துப்புரவுத்துறை செயலாளர் திரு பரமேஸ்வரன் கூறியிருக்கிறார்

இந்தியாவின் நடப்புக் கணக்குப் பற்றாக்குறை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு வருவாயைப் பெருக்குவதற்கான ஐந்து முக்கிய முடிவுகளை மத்திய அரசு எடுத்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தில்லியில் நேற்றிரவு நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டன இதுபற்றி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலை குறித்து தாமும் ரிசர்வ் வங்கி ஆஞநர் திரு உர்ஜித் பட்டேல் மற்றும் அதிகாரிகளும் பிரதமரிடம் விளக்கியதாக குறிப்பிட்டார் நடப்புக் கணக்கு பற்றாக்குறை இந்நிதியாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு புள்ளி நான்கு சதவீதமாக உள்ளது இதனை குறைக்கஇந்திய நிறுவனங்கள் வெளிநாடுகளில் வெளியிடும் கடன் பத்திரங்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த வரிவிலக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது வெளிநாட்டு நிறுவனங்கள் மேற்கொள்ளும் இந்தியப் பங்கு முதலீடுகளுக்கான விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன இத்தகைய நடவடிக்கைகள் மூலம் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு அதிகரிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக திரு ஜேட்லி தெரிவித்தார் இந்தியப் பொருளாதாரத்தின் அடிப்படைக் கூறுகள் வலுவாக உள்ள போதிலும் அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக மோதல் கச்சா எண்ணெய் விலை போன்ற பிரச்சினைகள் இந்தியா உட்பட உலகப் பொருளாதாரங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார்

இதற்கான கவுண்டவுன் விரைவில் தொடங்கவுள்ளது

இரண்டு செயற்கைக் கோள்களும் சர்ரே செயற்கைக் கோள் தொழில்நுட்ப நிறுவனம் என்ற அமைப்பின் சார்பில் வணிக ரீதியாக அனுப்பப்படுகின்றன இது காடுகள் நிலம் ஆகியவற்றின் பயன்பாடு பனி வெள்ளம் ஆகியவற்றை கண்காணித்தல் போன்ற பணிகளுக்கு பயன்படக்கூடியவை ஆகும் தூய்மை இந்தியா திட்டத்தின் வாயிலாக மதுரை மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களில் கழிவறைகள் அமைக்கப்பட்டுள்ளன இதன்மூலம் தப்புரவு நிலைமை மேம்பட்டு மக்களின் ஆரோக்கியமும் கண்ணியமும் பாதுகாக்கப்படுவதாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனர்

எடப்பாடி கேபழனிசாமி நேற்று மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான சிவில் வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது என அனைத்து சிவில் நீதிமன்றங்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விளையாட்டு செய்திகள் ஆசியக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் தபயில் இன்று தொடங்குகின்றன ஆறு நாடுகள் பங்கேற்கும் இப்போட்டிகளில் இந்தியா பாகிஸ்தான் ஹாங்காங் ஆகியவை குரூப் ஏ பிரிவிலும் ஆப்காளிஸ்தான் பங்களாதேஷ் இவங்கை ஆகியவை குருப் பி பிரிவிலும் இடம்பெற்றள்ளன இப்போட்டியில் இந்திய அணி வரும் செவ்வாய்க்கிழமை ஹாங்காங்கையும் அதற்கு மறுநாள் பாகிஸ்தானையும் எதிர்த்து ஆடும் இப்போட்டிகள் குறித்து துபாயில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய அணித் தலைவர் ரோஹித் சர்மா பாகிஸ்தானுடனாள ஆட்டத்திற்கு மட்டுமல்லாமல் அனைத்து போட்டிகளிலும் சம முக்கியத்துவம் கொடுத்து ஆடவிருப்பதாக குறிப்பிட்டார்